நோய் தொற்று பரவல் மற்றும் ஊரடங்கு காரணமாக மக்களிடையே கத்தம் சுகாதாரம் மற்றும் கழிவு மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதாக மத்திய நகர்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார்

வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள அதி தீவிர புயல் நாளை பிற்பகல் மேற்குவங்க மாநிலம் சுந்தா்பன் சதுப்பு பகுதிக்கும் பங்களாரேஷின் ஹப்பியா தீவுக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயபுரம் மண்டலத்தில் வசிக்கும் மக்களுக்கு கபசர குடிநீர் மற்றும் வைட்டமின் மாத்திரைகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் சென்னையில் மக்கள் நெருக்கம் அதிகமாக இருப்பதால் நோய் தொற்றை கட்டுப்படுத்துவது ஒரு சவாலான பணியாக இருப்பதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலனுக்காக கூடுதல் சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு ஏதுவாக ரயில்வே நிர்வாகத்துடன் இணைந்து ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மாநில மேற்கொள்ளுமாறு மத்திய உள்துறை செயலர் திரு அஜய்பல்லா வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் மாநில அரசுகளின் தலைமைச் செயல்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் ரயிலில் பயணம் செய்யும் இடம் பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் வசதியை ஏற்படுத்தித தருமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் இவர்களுக்கு தகுந்த பரிசோதனைகளை மேற்கொள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் முன்வர வேண்டுமென்றும் திரு அஐய் பல்லா கேட்டுக் கொண்டுள்ளாா் இவ்வாறு செல்லும் இடம்பெயா்ந்த தொழிலாளா்களுக்கு வழிகாட்டுவதற்காக உயரதிகாரிகள் கொண்ட குழுவை மாநில அரசுகள் ஏற்படுத்த வேண்டுமென்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது இதன்படி இன்று ஐந்து விமானங்கள் கேரளாவுக்கு இயக்கப்படுகின்றன கோலாலம்பூர் தமாம் குவைத் தோஹா ரியாத் ஆகிய நாடுகளிருந்து தொள்ளாயிரம் பயணிகள் அழைத்துவரப்படுகின்றனர்

இந்தியாவில் தூய்மையான நகரங்ள் பட்டியலை அவர் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார் சத்திஷ்கள் மாநிலம் அம்பிகாபூர் குஜராத்தின் ராஜ்கோட் மற்றும் சூரத் நகரங்கள் கள்நாடகாவின் மைஞர் மத்திய பிரதேசத்தின் இந்துர் மற்றும் நதி மும்பை ஆகிய ஆறு நகரங்கள் குப்பை இல்லா நகரங்களாக திகழ்வதாகக் கூறினார் இந்த நகரங்களுக்கு ஐந்து நட்சத்திர தகுதி வழங்கப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார்

கடந்த ஐந்து ஆண்டுகளாக நடைபெற்றுவ வரும் துய்மை இநதியா திட்டத்தின் கீழ் நகரங்கள் தூய்மையுடனும் சுகாதாரத்துடனும் திகழ்வதாக திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள அதி தீவிர புயல் நாளை பிற்பகல் வாக்கில் மேற்குவங்க மாநிலம் கந்தர்பன் சதுப்பு பகுதிக்கும் பங்களாரேஷின் ஹப்பியா தீவுக்கும் இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இதன் காரணமாக ஒடிஸா கடற்கரையையொட்டி பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இன்று இரவு அல்லது நாளை நண்பகல் கனத்த மழை பெய்யக்கூடும் னள்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று மாலை முதல் மேற்குவங்க மாநில கடற்கரைப் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது

இதற்கிடையே இந்த புயல் சின்னம் குறித்து மத்திய அமைச்சரவை செயலர் திரு ராஜீவ் கௌபா தலைமையில் தேசிய பேரிடர் கண்காணிப்புக் குழுவிள் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது மேற்குவங்க மாநிலத்தின் ஏழு மாவட்டங்களிலும் ஓடிஸா மாநிலத்தில் ஆறு மாவட்டங்களிலும் தேசிய பேரிடர் மேலாண்மைப்படை வீரர்கள் தயார் நிலையில் வைக்கப்ட்டுள்ளனர் தேவை ஏற்படின் மேலும் நான்கு குழுக்கள் தயார்நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய பேரிடர் மேலாண்மை படையின் தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார்

பல்வேறு மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை ஏற்று இந்த தளர்வு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு தரப்பினரும் விடுத்த வேண்டுகோளை அடுத்து தேர்வுக்கான தேதி மாற்றியமைக்கப்பட்டதாகத் தெரிவித்தார்